தமது தலையாய பணியாக இருக்கும் என்று முப்படைகளின் புதிய தலைவர் ஜென்ரல் பிபின் ராவத் கூறியிருக்கிறார்

முப்படைகளின் தலைவராக இன்று புதுதில்லியில் பதவியேற்ற அவர் அரசியலில் இருந்து எப்போதுமே விலகியிருக்கும் முப்படைகள் மத்தியஅரசின் உத்தரவிற்கேற்ப செயல்பட்டு வருவதாக குறிப்பிட்டார் ராணுவம் விமானம் கடற்படையினரிடையே எவ்வித பாகுபாடும் இல்லாமல் நடு நிலைமையோடு தமது செயல்பாடு அமையும் என்று எடுத்துரைத்த அவர் முப்படைகளின் ஆயுதக் கொள்முதல் நடைமுறைகளை ஒருங்கிணைப்பது குறித்த ஆலோசனைக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படும் என்றார் முப்படைகளுக்கு அனுமதிக்கப்பட்டுள்ள வள ஆதாரங்களை முழுமையாக பயன்படுத்தி சிறந்த சேவையை வழங்க உயர் முன்னுரிமை அளிக்கப்படும் என்றும் அவர் கூறினார் இந்நிகழ்ச்சியில் ராணுவ தலைமை தளபதி ஜென்ரல் மனோஜ் முகுந்த் நரவனே விமானப்படை தலைமை தளபதி மார்ஷல் ஆர்

பதௌரியா கடற்படை தலைமை தளபதி அட்மிரல் கரம்பீர் சிங் உள்ளிட்டோர் கலந்துகொண்டனர் இதனிடையே முப்படைகளுக்கான தலைவர பதவி உருவாக்கம் ராணுவ விவகார துறையை ஏற்படுத்தியது போன்றவை விரிவான சீர்திருத்த பணியாகும் என்று பிரதமர் திரு

புதுதில்லியில் புதிய தலைமை தளபதியாக தமக்கு அளிக்கப்பட்ட அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசியஅவர் சீன எல்லையில் அமைதியை தொடர்ந்து நிலைநாட்டுவதே சீன எல்லைப் பிரச்சனைக்கு தீர்வாகும் என்று குறிப்பிட்டார்

புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசியஅவர் இதுதொடர்பான வன்முறைகள் குறித்து மவுனமாக இருந்த இவ்விரு கட்சிகளும் தவறான தகவல்களை பரப்பியதாக குற்றம் சாட்டினார் வளர்ச்சியை முன்வைத்து புதுதில்லியில் வரும் சட்டப்பேரவை தேர்தலை பிஜேபி எதிர்கொள்ளும் என்று கூறியஅவர் ஆக்கப்பூர்வமான பிரச்சாரத்தை பிஜேபி மேற்கொள்ளும் என்றார் தில்லியில் மத்தியஅரசு மேற்கொண்ட மக்கள் வளர்ச்சி திட்டங்களை தமது அரசின் திட்டமாக ஆம் ஆத்மி எடுத்துரைப்பதாக அவர் குற்றம் சாட்டினார்

சிவன் தெரிவித்துள்ளார்

வாக்குச்சீட்டு முறை எண்ணிக்கை என்பதால் இப்பணிகளை முடிக்கவே நேரமாகும் என்பதால் முடிவுகள் வெளிவர தாமதமாகும் வாக்கு எண்ணும் மைய நிகழ்வுகள் ரகசியமாக வீடியோ பதிவு செய்ய தேர்தல் ஆணையம் ஏற்பாடு செய்துள்ளது

புத்தாண்டையொட்டி வேளாங்கன்னி ஆரோக்கியமாதா திருத்தலம் உட்பட உலகம் முழுவதிலும் உள்ள கிருஸ்தவ தேவாலயங்களில் நள்ளிரவு ஆடம்பர திருப்பலி ஆராதனைகள் சிறப்பாக நடைபெற்றன

புத்தாண்டு கொண்டாட்டங்களையொட்டி நாடு முழுவதும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டுள்ளன

நெல்லை மாவட்டத்தில் தாமிரபரணி நீர் வாழ் பறவைகள் திருவிழா இன்று தொடங்கியது இதனையடுத்து நெல்லை தூத்துக்குடி மாவட்டங்களில் தாமிரபரணி நதி பாசன குளங்களில் வசிக்கும் பறவைகளை பொதுமக்கள் தொலைநோக்கி மூலம் பார்வையிட சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது

பவானி ஆற்றிலிருந்து அதிகளவிலான உபரிநீர் திறக்கப்பட்டுள்ளதால் ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் கொடிவேரி தடுப்பணை அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது

வானிலை வாய்ஸ் வளிமண்டல சுழற்சி காரணமாக தமிழகத்தில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு மழை நீடிக்கும் என்று சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு